விற்பனைசெய்யவேண்டியதன் அவசியத்தைமத்தியஅமைச்சர் திருநிதின் கட்கரிவலியுறுத்தியுள்ளார்

அதிபர் திருடொனால்டுடிரம்ப் விடுவிக்கப்பட்டுள்ளார்

தஞ்சாவூர் வரையும் மயிலாடுதுறைமுதல் விழுப்புரம் திருவாரூர் வரையும் மின்மயமாக்கப்பட்டஒருவழிரயில்பாதைகள் தொடங்கிவைக்கப்படுகிறது

சென்னையைஅடுத்ததையூரில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ஐ ஐ டி டிஸ்கவரிவளாகம் அமைப்பது ஆகியவற்றுக்குஅடிக்கல் நாட்டவைப்பதுடன் உள்நாட்டிலேயேவடிவமைக்கப்பட்டஅர்ஜூன் பீரங்கியைராணுவத்திடம் பிரதமர் ஒப்படைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் மாநிலஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிமற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொள்கின்றனர்

பின்னர் கொச்சிதுறைமுகத்தில் சர்வதேசமுனையத்தையும் அவர் தொடங்கிவைக்கவுள்ளார் அத்துடன் கடல்சார் பொறியியல் பயிற்சிநிறுவனத்தையும் பிரதமர் தொடங்கிவைக்கவுள்ளார் ஜம்மு காஷ்மீரைகயசார்பு கொண்டதாகமாற்றவும் வளர்ச்சிதிட்டங்கள் தொலைதூர பகுதிகளுக்குசென்றடையவும் மத்திய அரசுவிரும்புவதாகஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா தெரிவித்துள்ளார் மக்களவையில் ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு சுட்டத்திருத்தமசோதாமீதுவிவாதம் நடைபெற்றது இதற்குபதில் அளித்துப்பேசியதிருஅமித் ஷா தேசிய ஜனநாயகக் கூட்டணிஆட்சிக்குவந்தபிறகே ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாயத்து ராஜ் செயல்பாட்டிற்குவந்ததாகதெரிவித்தார் கடந்தஎழுபதுஆண்டுகளாகமின்சாரவிநியோகம் இல்லாமல் தவித்துவந்தமக்களுக்குகடந்த ஏழு மாதங்களாகமின்சாரம் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஜம்மு காஷ்மீருக்குஉரியநேரத்தில் மாநிலஅந்தஸ்து வழங்கப்படும் என்றுஅவர் உறுதியளித்தார்

ப்பு மக்களவைபட்ஜெட் கூட்டத்தொடரின் கட்டஅமர்வு முடிவுக்குவந்ததையடுத்து அவையைஅடுத்தமாதம் எட்டாம் தேதிவரைஅவைத்தலைவர் திருஒம் பிர்லாஒத்திவைத்தார்

சாலைவிபத்துகளால் ஏற்படும் உடல் ஊனங்களால் இந்திய சமூகத்தின் மீதானகமைஎன்றதலைப்பில் உலக வங்கிதயாரித்துள்ளஅறிக்கையைஅவர் வெளியிட்டார் அப்போதுஅவர் இந்தியாபோன்றநாடுகளில் சாலைவிபத்துக்கள் சவாலாக இருப்பதாகதெரிவித்தார்

குறித்த தரவுகளைஒழுங்குப்படுத்துவதஉள்ளிட்டபல்வேறுதிட்டங்களைஉலக சாலைவிபத்துகள் வங்கியுடன் இணைந்து அரசுமேற்கொண்டுவருவதாகவும் திருநிதின் கட்கரிகுறிப்பிட்டார்

உலகபருப்பு தினத்தைபொட்டிரோமில் நடைபெற்றசர்வதேசநிகழ்ச்சியில் காணொலிகாட்சி மூலம் அவர் உரையாற்றினார் அப்போது பல்வேறுவகையானவிதைகளைமேம்படுத்தவும் பருப்பு உற்பத்திமற்றும் சந்தைக்காள புதியபகுதிகளைகண்டறியவும் இந்தியாமுயற்சிமேற்கொண்டுவருவதாகமத்தியஅமைச்சர் தெரிவித்தார் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவைஅடையும் நிலைக்கு இந்தியாவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மத்திய அரசின் நிதிநிலைஅறிக்கையில் நீர்வளதிட்டங்களுக்கு அதிகமுன்னுரிமைஅளிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருவதாகளமதுசெய்தியாளர் சுரேஷ் தெரிவிக்கிறார்

இதனிடையே தடுப்பூசிபோடும் பணிகளின் நிலவரம் குறித்துஅனைத்தமாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அதிகாரிகளுடன் மத்தியசுகாதாரத்துறைசெயலாளர் நேற்றுஆய்வு மேற்கொண்டனர்

கேர்தல் பிரகிநிதிகள் சபை கூட்டத்தின்போதுவன்முறையை துண்டிவிட்டதாகதிருடிரம்ப் மீதுகுற்றம் சாட்டப்பட்டது

தொடக்கஆட்டக்காரர் சுப்மான் கில் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழந்தார் பின்னர் வந்தகேப்டன் விராட் கோலியும் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழந்தார்

ஜஎஸ்எல் கால்பந்தபோட்டியில் சென்னை கோவாஅணிகளுக்கு இடையேநேற்றநடைபெற்றஆட்டத்தில் இரு அணிகளும் தலா இரண்டுகோல் அடித்ததால் போட்டிட்ராவில் முடிவடைந்தது இன்றுநடைபெறும் ஆட்டங்களில் வடகிழக்கு அணி ஒடிஷாஅணியையும் மோகன் பகான் அணி ஜாம்ஷெட்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன